எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார்

இந்திய மண்ணுக்குள் ஊடுறுவ முயல்பவர்களுக்கும் உள்நாட்டு அமைதியை குலைப்பவர்களுக்கும் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு

இன்று கொல்கத்தாவில் தேசிய பாதுகாப்புக் குழுவின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர் உலக அளவிலான அமைதியையே இந்தியா விரும்புவதாகவும் எவரையும் தாக்கும் எண்ணம் இந்தியாவிற்கு இல்லை என்றாலும் அமைதியான சூழலை குலைக்க எவரேனும் முயன்றால் விட்டுவிட மாட்டோம் என்றும் கூறினார் தீவிரவாதத்தை கொஞ்சமும் சகித்துக் கொள்ளாத கொள்கை ஒன்றை இந்தியா கடைபிடித்து வருவதாகவும் தீவிரவாதத்திற்கு எதிரான துல்லிய தாக்குதல் மற்றும் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து உள்நாட்டு பாதுகாப்பை உறுதிப் படுத்துவதில் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு இணையாக தற்போது இந்தியா மேம்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாத எதிர்ப்பு பணிகளில் தேசிய பாதுகாப்பு குழுவின் பங்களிப்பை உள்துறை அமைச்சர் பாராட்டினார்

தொடர்ந்து கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி பொதுக் கூட்டத்தில் திரு

இதற்கிடையே இன்று மத்திய உள்துறை அமைச்சரின் கொல்கத்தா வருகையின் போது காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் கிழக்கு டெல்லி வன்முறைகளை கண்டித்து கொல்கத்தா நகரின் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டன சரக்கு மற்றும் சேவை வரியும் நேரடி ரொக்க மானியத் திட்டமும் நாட்டில் மவுனப் புரட்சிகளாகவே அமைந்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார்

மக்கள் பணத்தை திறம்பட்ட முறையில் நிர்வகிக்க முடியும் என்பதை சிவில் கணக்கு அதிகாரிகள் நிருபித்து இருப்பதாகவும் தொழில்நுட்பங்களின் பயன்பாட்டினால் சுமார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மக்கள் பணம் சேமிக்கப் பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சிவில் கணக்கு அதிகாரிகளின் இந்த சாதனை குறித்து நாடே பெருமிதம் அடைவதாக நிதி அமைச்சர் மேலும் கூறினார்

அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் இன்று சண்டீகரில் தொழில் வர்த்தகப் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடிய அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார்

கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் கொரோனா வைரஸ் தாக்குதலால் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் நிலைமைகளை தொடர்ச்சியான முறையில் அரசு கண்காணித்து வருவதாக கூறினார் கடந்த ஐந்தரை ஆண்டுகளாக மத்திய அரசு கடைபிடித்து வரும் கொள்கைளை இளைஞர்கள் தங்களுக்குள் விவாதிக்க வேண்டும் என மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார்

மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சகம் நடத்தி வரும் ஹுனார் ஹாத் கண்காட்சிகளால் கைவினை கலைஞர்களுக்கான சந்தை வாய்ப்புகள் மேம்பட்டு இருப்பதாக மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு

நக்வி கூறியுள்ளார்

அர்ஜுன் முண்டா இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் அமைச்சர் திறம்மேம்பாட்டு பணிகளால் பொருளாதரம் வலுப்பெறும் என்றார் கல்வி மூலம் பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பணிகளை ஊக்குவிக்க மத்திய அரசு சிறப்பு இயக்கம் ஒன்றை தொடக்கி உள்ளது

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் மதுரை அருகே ஏய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அமைக்கும் பணிகள் நல்ல முறையில் முன்னேறி வருவதாகவும் இம்மருத்துவமனை விரைவில் பொது மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரத்தில் அரசு மருத்துவ கல்லூரி அமைக்கும் பணிகளுக்கு இன்று நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் தலைமையேற்று பேசிய அவர் ஏய்ம்ஸ் மருத்துவமனை அமைய உள்ள இடத்தை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்திருப்பதாகவும் கட்டுமான பணிகளுக்கான மானிய உதவிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும்கூறினார்

இவ்விழாவில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ராமநாதபுரத்தில் அரசு மருத்துவ கல்லூரி அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில சுகாதார அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் உட்பட பலர் விழாவில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து இன்று பிற்பகல் விருதுநகரில் நடைபெற்ற மற்றொரு விழாவில் விருதுநகரில் அரசு மருத்துவ கல்லூரி அமைக்கும் பணிகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சர் தலைமையில் தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார்

தேர்வு மையங்களில் தடையில்லா மின்சாரம் குடிநீர் கழிப்பறை மற்றம் பாதுகாப்பு வசதிகள் கல்வித்துறை மூலம் செய்யப்பட்டுள்ளன

மாணவ மாணவிகள் தேர்வு கூடத்திற்கு கால்குலேட்டர் மற்றும் செல்போன் எடுத்து வரக்கூடாது என்றும் மாணவர்கள் பெல்ட் அணிந்து வரக் கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்களும் தேர்வு கூடத்திற்கு செல்போன் எடுத்து வரக்கூடாது என உத்தரவிடப் பட்டுள்ளது

புதுச்சேரி ஏஐடியுசி அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற அனைத்து பஞ்சாலை தொழிலாளர் சங்கங்களின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது போராட்டத்தில் கலந்து கொள்ளும் பஞ்சாலை தொழிலாளர்கள் நாளை புதுடெல்லி புறப்பட்டுச் செல்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு அமைதியை குலைக்க முயல்பவர்களுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் கல்வி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் பணிகளை ஊக்குவிக்க மத்திய அரசு சிறப்பு இயக்கம் ஒன்றைத் தொடக்கி உள்ளது

எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிளஸ் டு தேர்வுகள் நாளை தொடங்க உள்ளன